அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

விடுவிப்பது குறித்து தமிழக ஆளுநர் முடிவெடுக்க வேண்டுமென்று திமுக பொருளாளார் திரு துரைமுருகன் கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது

மத்தியப் பிரதேசத்தில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடிக்கு எதிராக விமர்சனம் செய்ததாக பஞ்சாப் மாநில அமைச்சரும் அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு நவ்ஜோத்சிங் சித்துவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

தேர்தல் ஆணையத்தின் நடத்தை விதிமுறைகளை பிஜேபி மீறுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் குழு தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் பிஜேபி ஈடுபட்டதாக புதுதில்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் நேற்று மனு அளித்தது மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மூலம் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அந்தக்குழு வலியுறுத்தியது தமிழக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தூத்தக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அஇஅதிமுக அரசு எப்போதமே மக்களை பாதுகாக்கின்றன அரசாக விளங்கி வருவதாகவும் தமிழகம் அமைதிப் பூங்காவாக உள்ளதற்கு அரசின் செயல்பாடுதான் காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் வன்முறை கலாச்சாரம் இன்றி மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமது அரசு திகழ்வதாக திரு ஒ பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டினார் தமிழக அரசு மத்திய அரசின் உத்தரவுகளுக்கு மட்டுமே செவி சாய்ப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார் களூரில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநில அரசின் அதிகாரத்தில் மத்திய அரசு தாராளமாக தலையிட்டு வருவதாகக் குற்றம் சாட்டினார்

வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றுள்ள ஏழு பேரை விடுவிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் தமிழக ஆளுநர் இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதாக சுட்டிக்காட்டினார் இலங்கையில் மகுதிகள் அல்லது பொது கூடுகைகளில் பேசுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மசூதிகளின் அறங்காவலர்களுக்கு அற்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது இத்தகைய இடங்களில் வெறுப்புணர்ச்சியை தூண்டும் விதத்தில் பேசுவதற்கு வழியில்லை என்றும் இந்த நெறிமுறைகளை மீறினால் சம்பந்தப்பட்ட மசூதிகளின் அறங்காவலர்கள் பொறுப்பாவார்கள் என்றும் அந்நாட்டின் இஸ்லாமிய மத மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மசூதிகளில் கொடுக்கப்படும் போதனைகளை பதிவு செய்து அதன் நகலை அந்நாட்டு அரசுக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பை கருதியே ரஃபேல் போர் விமானம் கொள்முதல் செய்வதற்கு அரசு முடிவு செய்ததாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு ரஃபேல் விமானம் கொள்முதல் தொடர்பான மனுவை நேற்று விசாரித்தது

இந்த வழக்கில் ஏற்களவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் திருடப்பட்ட ரகசிய ஆவணங்களின் அடிப்படையில் எவ்வாறு மறுபரிசீலனை செய்ய முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இந்த வழக்கின் இருதரப்பு வாதங்கள் முடிந்த பின்னர் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது புனித ரமலான் மாதம் தொடங்கியுள்ளதாலும் கோடை வெய்யில் அதிகமாகியுள்ளதாலும் அடுத்த இரண்டு கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேரத்தை மாற்றியமைக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்ட இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு வரும் திங்கட்கிழமையன்று விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகிறது ஆறாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது

மத்தியப்பிரதேசம் பீஹார் ஹரியானா தில்லி சண்டிகர் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மற்றும் ஹிமாச்சலப் பிரதேச மாநிலங்களில் வெப்பநிலை மேலும் ஐந்து டிகிரி உயரும் என்றும் அனல் காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அன்றாட விவகாரங்களில் தலையிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுவின் மீது மத்திய அரசு பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சள் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவைப் பிறப்பித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் குழந்தைகள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் பதினைந்துநாள் நீதிமன்றக் காவலில் வைக்க நாமக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் சேலம் மாவட்டம் சர்க்கார் கொல்லப்பட்டி அரசு ஆரம்ப கசாதார நிலையத்தை சேர்ந்த ஒருவரை நேற்று காவல்துறையினர் கைது செய்தனர் அவருக்கும் பதினைந்து நாள் நீதிமன்றக் காவல் விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மாவட்ட சுகாதாரப் பனியாளர்கள் கொல்லிமலை ராசிபுரம் சேந்தமங்கலம் ஆகிய இடங்களில் சமீபத்தில் பிறந்த குழந்தைகள் குறித்து கடந்த இரண்டு வாரங்களில் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகள் மாநில சுகாதாரத்துறை இயக்குநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருவரிச்செய்திகள் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை உயர்த்துவதற்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற இடைத் தேர்தலில் அந்நாட்டு அதிபர் திரு சிறில் ராமபோசா வின் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீண்டும் அதிக பெரும்பான்மையைப் பெற்றுள்ளது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை மூடுவதை தடுத்து நிறுத்துமாறு அந்நிறுவனத்தின் பணியாளர்கள் குழு மஹாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் ஐ சந்தித்து வலியுறுத்தியுள்ளது பீஹாரில் நான்கு லட்சம் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி அளிப்பதற்கு உச்சநீதிமன்றம் மறப்பு தெரிவித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நேற்று இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது மின்னல் தாக்கி சுவர் இடிந்து விழுந்ததில் மாணவி ஒருவர் உயிரிழந்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு இசைப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவ மாணவியர் அலுவலக நாட்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார் பயணிகள் தங்கும் விடுதிகளில் கூடுதல் கட்டணம் உதகமண்டலத்திற்கு வரும் சுற்றுலா வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா எச்சரித்துள்ளார்

விளையாட்டுச்செய்கிகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் சென்னை அணி தில்லி அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றது

ப்ராவோ ரவீந்தர் ஜடேஜா ஹர்பஜன்சிய் மற்றும் தீபக் சஹார் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நாளை இரவு மும்பையில் நடைபெறும் இறுதியாட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது